தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று மாலை வாரணாசியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பேரணியில் கலந்து கொண்டார் அவர் இன்று அந்த தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் முன்னதாக திரு நரேந்திர மோடி உத்தரபிரதேசத்தில் பண்டா நகரிலும் பீகாரில் உள்ள தர்பங்கா நகரிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் எதிர்க்கட்சிகள் சாதி அடிப்படையிலும் பிராந்திய அடிப்படையிலும் அரசியல் செய்வதாக குற்றம்சாட்டினார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தமது கட்சி வாக்கு வங்கி அரசியலை ஒருபோதும் நம்பியதில்லை என்று தெரிவித்தார் உத்தரபிரதேசம் மாநிலம் அவ்ரய்யா பகுதியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்தகொண்ட திரு அமித் ஷா மோடி அரசுக்கு நாட்டின் பாதுகாப்புதான் மிகவும் முக்கியம் என்றும் அந்த அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு சரியாக பதிலடி கொடுத்திருக்கிறது என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று பேசுகையில் சிறந்த பொருளாதார நிபுணர்களைகொண்டு ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் அளிக்கும் நியாய் திட்டத்தை கொண்டுவந்துள்ளதாக குறிப்பிட்டார் பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு போன்றவற்றால் ஏழை மக்கள் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அவா் தெரிவித்தாா் சுமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் மற்றும் ராஷ்டிரிய வோக்தளம் கூட்டணித் தலைவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது பிஜேபி அரசால் ஏழை மக்கள் இளைஞர்கள் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது டாக்டர் அம்பேத்காருக்கு பாரத ரத்னா விருது அளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் ராஷ்டிரிய வோக்தளம் கட்சி தலைவர் திரு அஜித் சிங் பேககையில் மத்திய அரசில் வட்கக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அதை நிரப்ப பிஜேபி அரசு முயற்சி செய்யவில்லை என்றம் குற்றம் சாட்டினார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்கிறார்

இந்த தொகுதியில் திரு மோடி இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார்

பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிய் திரு நிதின் கட்கரி திரு யோகி ஆதித்ய நாத் திரு மகேந்திரநாத் பாண்டே மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் பிரதமரின் வேட்பு மனு தாக்கலின்போது பங்கேற்கின்றனர் அகாலிதளம் கட்சியின் மூத்த தலைவரும் பஞ்சாப் முன்னாள் முதல்வருமான திரு பிரகாஷ்சிய் பாதல் ஐக்கிய ஜனதாதளம் கட்சித்தலைவரும் பீகார் முதல்வருமான திரு நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரே மற்றும் லோக்ஜனசக்தி தலைவா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோரும் வருவாா்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது

மக்களவை தேர்தலில் ஆறாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் மனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு இன்று முடிவடைகிறது

பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகளை தேசிய புலனாய்வு நிறுவனம் கைது செய்துள்ளது

பிடிப்பட்ட தீவிரவாதிகள் இருவரும் இந்தியாவுக்குள் ஊடுருவி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகாரில் சதிதிட்டம் உள்ளதா என்பது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஏ கே பட்நாயக்கை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு புலாய்வு பிரிவு ஆகியவற்றின் இயக்குநர்கள் தில்லி காவல்துறை ஆணையா் ஆகியோர் விசாரணைக் குழுவுக்கு ஒத்துழைப்பு தரவேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த குழுவின் முடிவு தலைமை நீதிபதி மீது கூறப்பட்டுள்ள பாலியல் புகாா் குறித்து புலன் விசாரணைக்கு எந்தவிதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்று அந்த நீதிபதிகள் தெரிவித்தனா் நீதிபதி பட்நாயக் தனது விசாரணை அறிக்கையை சீலிட்ட உரையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தலைமை நீதிபதி மீது பெண் ஊழியர் கூறியுள்ள பாலியல் புகாரில் எந்த அடிப்படையும் இல்லையென்று விசாரணைக்குழுவிலிருந்து விலகிய நீதிபதி என் வி ரமணா தெிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் நியாயமான விசாரணையை மேற்கொள்ளாது என்ற சந்தேகம் எழக்கூடாது என்பதற்காக தாம் குழுவிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார் தலைவர் நீதிபதி எஸ் எஏ பாப்டேவுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் மக்கள் குழுவின் நீதிமன்றத்தின்மீது கொண்டுள்ள நப்பிக்கைக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதை உணாத்தவே தாம் விலகியதாக கூறியுள்ளார்

குஜராத்தின் வேரவல் பகுதிக்கு வந்துசே்ந்த அவர்களை உறவினர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர்

அந்த மீனவர்கள் ஒன்றரை ஆண்டுகளாக பாகிஸ்தான் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தள்ளார்

தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை இலங்கை செயலாளர் திரு ஹேமாஸ்சிறி பொ்ணான்டோ நேற்று ராஜினாமா செய்தார் தமது பணிகளில் குறைபாடு ஏதும் இல்லை என்றாலும் பாதுகாப்பு துறையில் உள்ள அமைப்புகளின் குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்று தாம் ராஜினாமா செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

இலங்கையில் தொடர்ந்து காவல்துறையினா் தீவிரமாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனா்

இரு நாடுகளும் பல்வேறு விஷயங்களில் கூட்டாக செயல்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் கொரிய தீப கற்பத்தில் அனு ஆயுத ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அமெிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் கடந்த பிப்ரவரி மாதம் கிம் ஜாங் நடத்திய பேச்கக்கள் தோல்வியடைந்ததை அடுத்து ரஷ்யாவின் ஆதரவு கோரி அந்நாட்டு அதிபருடன் நேற்று பேச்சு நடத்தியுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை தணித்து பொருளாதார உறவுகளை மேம்படுத்த தாம் ஆதரவு அளிப்பதாக திரு கிம் ஜோங் உன்னிடம் திரு புட்டின் தெரிவித்தாா் அமெிக்க அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக களம் இறங்கவுள்ளதாக முன்னாள் துணை அதிபர் திரு ஜோ பீடன் நேற்று அறிவித்துள்ளார் தமது டுவிட்டர் பக்கத்தில் அதிபர் தேர்தலுக்கு தாம் தயாராக உள்ளதாக ஒரு வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார் பாங்காக்கில் நடைபெறும் ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் ஆறு பேர் தகுதி பெற்றுள்ளனர் அமித் பங்கல் கவீன்தர் சிங் தீபக் சிங் ஆசிஷ் குமார் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இந்தியாவின் மகளிர் பிரிவில் பூஜா ராணி சிம்ரஞ்ஜித் கவுர் ஆகியோரும் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்

கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது கொல்கத்தா அணியின் கிறிஸ்லீன் ஆட்டம் துவங்கிய சிறிதுநேரத்தில் ரன் ஏதும் எடுக்காமல் அவுட்டானார்